மூலம் பத்து கோடிக்கும் மேற்பட்ட ஏழை மக்கள் பயனடையவுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

விவாதிப்பதற்கான அமைச்சர்கள் குழுவின் கூட்டம் இன்று பெங்களூருவில் நடைபெறவுள்ளது

முல்லக்கல் கைது செய்யப்பட்டுள்ளார்

வென்றார் இனி விரிவான செய்திகள் மத்திய அரசின் தேசிய சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் பத்து கோடிக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்கள் பயனடையவுள்ளதாக பிரதமா் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் ஒடிஸாவில் தாழ்ச்சல் உர உற்பத்திப் பிரிவிற்கு புத்துயிர் அளிப்பதற்கான பணிகளை இன்று தொடங்கி வைத்த பின்னர் நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் தேசிய சுகாதார காப்பீட்டுத் திட்டம் நாளை தொடங்கவுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் ஒடிஸா மாநில மக்களுக்கு சிறந்த சுகாதார சேவைகள் அளிப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்த பிரதமர் அவற்றை பட்டியலிட்டார் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு தகவல் கட்டமைப்பின் செயலாக்கம் குறித்து விவாதிப்பதற்கான அமைச்சர்கள் குழுவின் கூட்டம் இன்று பெங்களூருவில் நடைபெறவுள்ளது பீகார் துணை முதலமைச்சர் திரு சுசில் குமார் மோடி தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் கணக்குகளை தாகக்ல் செய்வதற்காக வடிவமைக்கப்பட்ட புதிய மென்பொருள் குறித்தும் விவாதிக்கப்படவுள்ளது இந்த தகவல் கட்டமைப்பின் தொழில்நுட்ப பிரச்சினைகள் பெரும்பாலானவை தீர்க்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இதற்கிடையே இந்த வரி விதிப்பின் கீழ் பதிவு செய்துள்ள வணிகர்கள் வரி இல்லாததற்கான கணக்குகளை குறுந்தகவல் சேவை மூவம் தாக்கல் செய்யும் வசதி அறிமுகப்படுத்தப்படுவதாக வருவாய்த்துறை செயலர் திரு ஹஸ்முக் ஆதியா கூறியுள்ளார் சிறு மற்றும் குறுந்தொழில் நிறுவனங்கள் கணக்குகளை சமா்பபிப்பதற்காள நடைமுறைகளை எளிதாக்குவது குறித்தும் இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக அவர் பாட்னாவில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இந்த வரி விதிப்பின் கீழ இடம்பெற்றுள்ள வணிகள்கள் யாரும் கணக்குகளை சமா்பபிப்பதிவிருந்து தப்ப இயலாது என்றும் திரு ஹஸ்முக் ஆதியா தெரிவித்தாா் பங்கு பரிவர்த்தனை வாரியம் வாடிக்கையாளர்கள் விவரங்களை அறிந்து கொள்வதற்கான புதிய விண்ணப்பங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது வெளிநாடு முதலீட்டாளா்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் இந்த விண்ணப்பம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதற்காக அமைக்கப்பட்ட குழு சும்பந்தப்பட்ட தரப்பினருடன் நடத்திய விரிவான ஆய்வுக்குப் பிறகு இந்த விண்ணப்பம் அறிமுகப்படுத்தப் பட்டுள்ளது காமன்வெல்த் நாடாளுமன்ற பேரவையின் இந்திய மண்டல மாநாடு மற்றும் பயிலரங்கம் சிம்வாவில இன்று தொடங்குகிறது மக்களவைத் தலைவர் திருமதி குமித்ரா மகாஜன் இந்த இரண்டு நாள் மாநாட்டை தொடங்கி வைக்கிறார் நாடாளுமன்ற மற்றும் சுட்டப்பேரவை நடவடிக்கைகளை மின்மய மாக்குவதற்கான திட்டம் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக எடுத்துரைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் விமானப் பயணத்தின்போது செல்போன் மற்றும் இணையதள சேவைக்காள வசதி அடுத்த வாரம் முதல் அறிமுகப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது இதற்கான அறிவிக்கை விரைவில் வெளியிடப்பட உள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை செயலர் திருமதி அருணா சுந்தா்ராஜன் பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தாா் கம்பியில்லா இணையதள வசதி விமானத்தில் அறிமுகப்படுத்தப்படுவதன் மூலம் கூடுதல் வருவாய் கிடைக்கும் என்றும் அவர் கூறினார் மகளிர் பாதுகாப்பு மற்றும் தூய்மைப் பணிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக உள்துறை இணை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார்

க்காதாரமற்ற சூழ்நிலையை அகற்றுவதே மிகப்பெரிய சவாலாக உள்ளது என்றும் இதனை கருத்தில் கொண்டே தூய்மை இந்தியா இயக்கம் செயல்படுத்தப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் ரயில் நிலையங்களை பொதுமக்கள் அதிக அளவில் பயன்படுத்துவதால் அதன் தூய்மையை முறையாக பராமரிக்கப்பட வேண்டியது அவசியமாகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார்

பாகிஸ்தாலுடன் வெளியுறவு அமம்சர்கள் நிலையிலான பேச்சுக்களில் பங்கேற்பதிவிருந்து விலகிக் கொள்வதாக இந்தியா அறிவித்துள்ளது நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனைத் தெரிவித்த வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாள திரு ரவிஸ்குமார் பாதுகாப்புப் படையினர் மீதான தாக்குதல் மற்றும் தீவிரவாதத்துக்கு ஆதரவாக நினைவஞ்சவி வெளியிட்டது ஆகியவற்றை கருத்தில் கொண்டு மத்திய அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாகத் தெரிவித்தாா் இதபோன்ற சூழ்நிலையில் பாகிஸ்தூனுடன் பேச்சு நடத்துவது என்பது அர்த்தமற்றது என்று திரு ரவிஸ்குமார் கூறினார் கேரளாவில் கன்னியாஸ்திரிக்கு எதிராக பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட புகாரின் கீழ் பாதிரியார் பிராங்கோ முலக்கல்லை கொச்சியில் காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர்

மூன்று நாட்கள் தொடர் விசாரணைக்குப் பிறகு அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கோட்டயம் நீதிமன்றத்தில் அவர் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

முஸாபா்பூரில் உள்ள காப்பகத்தில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை தொடா்பாக திருமதி மஞ்சு வர்மாவின் இல்லத்தில் சிபிஐ சோதனை நடத்தியது இந்த சோதனையின்போது சுட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன இதனையடுத்து இவர்களுக்கு எதிராக ஆயுத சுட்டத்தின் கீழ் சிபிஐ வழக்கு பதிவு செய்தது திரு சந்திரசேகர வா்மா தொடர்ந்து தலைமறைவாக உள்ளதால் அவரை தேடும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது முன்ஜாமீன் கோரி அவர் தாக்கல் செய்த மனுவும் நீதிமன்றத்தால் நிராகிக்கப்பட்டுள்ளது இமாச்சல பிரதேசத்தில் பெய்த மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது

இதன் காரணமாக மகாராஷ்டிராவின் வடபகுதி மற்றும்மத்திய பிரதேசத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மண்வள அட்டை இயக்கம் காஞ்சிபரம் மாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மத்திய அரசின் முக்கிய திட்டங்களில் ஒன்றான இந்த திட்டத்தின் மூலம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு ஒரு வட்கத்து நாள்காயிரத்து மண்வள அட்டைகள் விநியோகிக்கப்பட்டதுக மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் திருமதி கோவ்டி பிரேமாவதி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

இந்த விபத்துக்கு காரணமான படகு சேவை அதிகாரியை கைது செய்ய அந்நாட்டு அதிபா் உத்தரவிட்டுள்ளார் இந்த விபத்தையடுத்து அந்நாட்டில் நான்கு நாள் தேசிய தக்கம் அனுசிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வெள்ற இந்தியா முதலில் பந்துவீச தீர்மானித்தது

உலக ஜூனியர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மான்சி வெண்கலப்பதக்கம் வென்றார்